விளைப்பொருட்களுக்கானகுறைந்தபட்சஆதரவுவிலைதிட்டத்தைதொடர்ந்துநடைமுறைப்படுத்துவதில் அரசுஉறுதியுடன் இருப்பதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ரமேஷ் பொகியால் நிஷாங் உரையாடனார்

அடுத்த இரண்டுநாட்களுக்குமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

செய்யதீர்மானித்துள்ளது

நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் உலகஉணவு நாளைபொட்டிநடைபெற்றநிகழ்ச்சியில் பங்கேற்றபேசியஅவர் உணவுப் புரட்சியைகொண்டுவரும் அரசின் முயற்சிகளுக்குநாடுமுழுவதும் உள்ளவிவசாயிகளின் பங்களிப்பு முக்கியமானதுஎன்றுகூறினாா்

ஊட்டச்சத்துபற்றாக்குறையைபோக்கபன்முகஅனுகுமுறையைஅரசுகொண்டுவந்தள்ளதாககூறியபிரதமர் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்குசத்தானஉணவு கிடைப்பதற்கானநடவடிக்கைகளையும் எடுத்துவருவதாகதெரிவித்தார் தூய்மைபணிகளைமேற்கொள்வதிலும் ஒட்டுமொத்தநாட்டுமக்களின் சுகாதாரதரத்தைடயர்த்துவதிலும் அரசுமிகுந்தஅக்கறைகொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் காணொலிகாட்சிவாயிலாகஉரையாடினார்

மேலும் கலாச்சாரம் வாத்தகம் போக்குவரத்துஆகியவற்றில் ஒப்பந்தம் மேலும் வலுப்பெறும் என்றுகூறினாா் இந்திய ஆசியான் நாடுகளின் மூலமானஆராய்ச்சிமற்றும் புதியகண்டுபிடிப்புகள் சள்வதேசஅளவில் பயனளிக்கும் என்றுகுறிப்பிட்டாா் சா்வதேசஅளவில் சிறந்தகல்விநிறுவனமான இந்தியதொழில்நுட்பகழகத்தில் படிப்பதற்குஆசியான் நாடுகளைச் சேர்ந்தமானவர்களுக்குவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்தார்

பீகார் இரண்டாம்கட்டசுட்டப்பேரவைதேர்தலுக்கானவேட்பு மனுத்தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது வேட்பு மனுக்கள் மீதானபரிசீலனைநாளைநடைபெறஉள்ளது

பீகார் சட்டப்பேரவைதேர்தலையொட்டி தேசிய ஜனநாயககூட்டணிகட்சியைசே்ந்தவேட்பாளர்களுக்குஆதரவாகபிரதமரும் பிஜேபி முத்ததலைவருமானதிரு

பிரதமர் உரையாற்றஉள்ளதாககூறினாா் பிரதமருடன் ஐக்கிய ஜனதாதள தலைவர் திரு

ச்வதேசஉணவு மற்றும் வேளாண் வாரத்தைமத்தியஉணவுப்பதப்படுத்துதல் துறைஅமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் காணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைத்தார்

கிறையின் சிறந்தவளர்ச்சிக்குஉரியசந்தைப்படுத்துதலும் புதியதொழில்நட்பமும் வேளான் முக்கியபங்குவகிப்பதாககூறினார்

நாட்டில் அடுத்த இரண்டுஆண்டுகளுக்குள் கொழுப்புப்பொருளால் ஏற்படும் பாதிப்பைதவிர்க்கவேண்டும் என்பதேஅரசின் நோக்கமாகஉள்ளதுஎன்று மத்தியசுகாதாரத்துறைஅமைச்சா் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

கொழுப்பு சேர்ந்தஉணவுப்பொருட்களைதவிர்ப்பது இந்தஆண்டின் நோக்கமாகஉள்ளதுஎன்றுகூறினார் பேக்கரிமற்றம் பொரித்தடனவுப் பொருட்களில் பெருமளவு கொழுப்புப் பொருட்கள் சேர்ந்திருப்பதாகதெரிவித்தஅவர் இது பல்வேறுநோய்களுக்குவழிவகுக்கும் என்றுதெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார்

கனமழகாரணமாகபெரும் சேதம் எற்பட்டு பெல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளது

சாலைகளும் பெருமளவில் சேதமடைந்துள்ளன மின் வினியோகமும் தடைப்பட்டுள்ளது

அபாயகட்டத்தைதாண்டிஒடுவதாகதகவல்கள் தெிவிக்கின்றன டக்குகடலோரப் பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்தபாதிக்கப்பட்டுள்ளது கோதாவரிமாவட்டத்தில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் கைவிரல் ரேகைபதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேளிய் முறையிலேயேதொடர்ந்தஉணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றுஉணவுத்துறைஅமைச்சர் திருகாமராஜ் தெரிவித்துள்ளார் முறையில் உள்ளசிக்கல்கள் ஆறு மாதகாலத்திற்குள் சரிசெய்யப்பட்டுமீன்டும் நடமுறைப்படுத்தப்படும் என்றகாமராஜ் கூறினார் தமிழகத்தின் வடமாவட்டங்களில் அடுக்க இரண்டுநாட்களுக்குமழைபெய்யவாய்ப்பு உள்ளதாகசென்னைவாளிலைஆய்வுமைய இயக்குநர் திரு

அபுதாபியில் நடைபெறஉள்ள இப்போட்டி இன்னும் சற்றநேரத்தில் தொடங்க உள்ளது